இந்த நோய் தொற்றுக்கு சிகிச்கை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது

வருவது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார்

ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஸகாட் மோரீசனுடனான காணொலி காட்சி வாயிலான உச்சிமாநட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அனைத்து துறைகளிலும் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேறகொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவிததார் இதற்கான பலன் விரைவில் தெரியவரும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கு இது சியான தருணம் என்றும் அவர் கூறினார் உறவை வலுப்படுத்துவதற்கு எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய மாணவர்கள் நலனை பாதுகாத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் இந்த மாநாட்டில் பேசிய ஆஸ்திரரேலிய பிரதமா் உலக சுகாதார அமைப்பின் நிா்வாக வாரியத்தில் இந்தியா தலைமையேற்றிருப்பதற்கு பாராட்டு தெரிவித்தாா்

இந்த சிகிச்சைக்கான தொகுப்பு கட்டணங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசு வழங்க வேண்டிய கட்டணங்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரையை ஏற்று இந்த கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி அறிகுறி இல்லாதவர்கள் மற்றும் லேசான அறிகுறி உள்ளவர்களுக்கான கட்டணம் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது

காப்பீட்டுத் திட்டத்தின் பயனாளிகள் மருத்துவமளைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை

இந்த புதிய அறிவிப்பு முதலமைச்சின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள தகுதியான குடும்பங்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சென்ளை அயனாவரத்தில் உள்ள இ எஸ் ஐ மருத்துவமனயில் இந்த நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட்டார்

அந்த மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் அசோக் குமார் மற்றும் இதர மருத்துவர்களுடனும் அவர் கலந்துரையாடனார் நடமாடும் எக்ஸ்ரே பிரிவு அந்த மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகித்து வருவது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று கேட்டுக் கொண்டார்

கைகளை அடிக்கடி கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார்

சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் முக கவசம் அணிய வேண்டும் போன்ற விழிப்புண்வும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன

தமிழ்மொழியினை மேலும் வலுப்படுத்தும் அக்கறையுடன் மத்திய அரசு பணியாற்றி வருவதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் செம்மொழி தமிழாராய்ச்சி மையத்தின் இயக்குநராக பேராசிரியர் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து நடிகா் ரஜினிகாந்த் எழுதிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அவா் இக்கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் தமிழிலேயே இக்கருத்தை பதிவு செய்துள்ள அமைச்ச் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் அனைத்து மொழிகளின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறியுள்ளார் விவசாயிகள் தங்கள் விளைப்பொருட்களை நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை இது என்று குறிப்பிட்டார் விவசாயிகளின் நீண்டநாள் கோிக்கை இதன்மூலம் நிறைவேற்றப் பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினாா்

இன்று திரு்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறுவை சாகுபடிக்கான உரம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகத் தெரிவித்தாா் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் உள்ள தாலுகா நீதிமன்றங்களை திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தருமபுரி நீலகிரி கிருஷ்ணகிரி திருவாரூர் தேனி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கரூர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒன்பது தாலுகா நீதிமன்றங்கள் நாளை முதல் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயா்நீதிமன்ற தலைமை பதிவாளா் திரு குமரப்பன் கூறியுள்ளாா் ஐந்து வழக்கறிஞர்களை மட்டுமே நீதிமன்ற அறைக்குள் அனுமதிக்க வேண்டும் வழக்கு தொடுத்தவர்களை அனுமதிக்க்கூடாது சுகாதார நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன ஈரோடு மாவட்டம் வேட்டைக்காரன்கோயிலில் மூன்றேமுக்கால் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மின்வாரிய கண்காணிப்பு பொறியாளா் அலுவலகத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் இன்று திறந்து வைத்தாா் கோசனம் கடசெல்லிப்பாளையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள துணைமின் நிலையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார் கோவை ராயபுரத்தில் தார்சாலை அமைக்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி இன்று தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி ஊரட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜருகுமலைக்கு சாலை அமைக்கும் பணி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நீண்ட இடைவெளிக்குப்பின் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்கச் சென்றனர்